திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

கமல்நாத்தை ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார்

யெஸ் வங்கி மறுசீரமைப்பு திட்டத்தை தரிதமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ஷக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார்

இந்நோய் பரவாமல் தடுக்க மருத்துவத் துறை உட்பட பல்வேறு துறையினரும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பங்களிப்பு தொடரட்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

தேவையற்ற பயணங்களையும் பொது விழாக்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்குமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

டுவிட்டர் செய்தியில் இத்தகவலை தெரிவித்துள்ள வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள பின்வரும் தொலைபேசி எண்களை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எக்காரணத்தை கொண்டும் முன்கூட்டியே முடிக்கப்பட மாட்டாது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார்

மாநிலங்களவையில் இன்று கொரோனா வைரஸ் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறப்பினர் திரு இளமாறன் கரீம் நேரமில்லா நேரத்தின் போது கேள்வி எழுப்பினார்

கொரோனாவை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் வலியுறுத்தினார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் திரிணாமுல் காங்கிரசின் திரு டெரிக் ஒ பிரைன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியில் கொரோனா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றார் பிஜு ஜனதாதள உறுப்பினர் சஸ்மித் பத்ரா வங்கி ஏடிளம் இயந்திரங்கள் சுகாதார முறையில் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றார் பிஜேபி உறுப்பினர் திரு விகாஸ் மகாத்மே கொரோனா குறித்து எழுப்பப்படும் வதந்திகளையும் கோழிக்கறி சாப்பிடுவதால் கொரோனா பரவுகிறது என்ற தவறான தகவல் பரப்பப்படுவது குறித்து எச்சரித்தார் அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு நாட்டு மக்கள் இதபோன்ற வதந்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஔரோனா தொடர்பாக சுனதாரத் துறை தெரிவித்துள்ள வழிமுறைகளை கடப்பிடித்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இந்தியர்களை பத்திரமாக அளழத்து வருவதற்கு உதவிய ஈரானிய அதிகாரிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இப்பணியில் சிறப்பாக செயல்பட்ட டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதர் மற்றும் அங்குள்ள தூதரக அதிகாரிகளுக்கும் அவர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு சோம்பித் கோஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வழினாட்டு நெறிமுறைகளின்படி விமான நிலையத்திலேயே இவர்களுக்கு முதற்கட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஜெய்சல்மர் தனிமைப்படுத்தப்பட்ட முனாமில் அவர்களுக்கு போதிய வசதிகள் செய்துரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டும் என்றும் அவர் கூழினார் இந்த முகாமிற்கு தேவையான நிர்வாக மற்றும் மருத்துவ வசதிகளும் உடனடியாக செய்து தரப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மத்திய பிரதேச சட்டப்பேரயைல் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துமாறு முதலனமச்சர் திரு கமல்நாத்தை ஆளுநர் திரு லால்ஜி டான்டன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இது தொடர்பாக சுனதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷு பேப்பர்களால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறுகள் ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது னய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்தத் தொலைபேசியில் தொடர்பு கொண்டல் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

யெஸ் வங்கி மறுசீரமைப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ஷக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்மையில் இன்று பத்திரிக்கையாளர்கள் அவசர சந்திப்புக்கு அழழத்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் கொரோனா பாதிப்பால் இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார் யெஸ் வங்கியில் சேமிக்கப்பட்டுள்ள பணம் பத்திரமாக உள்ளது என்றும் வைப்பு நிதி லுத்தியுள்ளோர் இதுகுறித்து அச்சம் அடையதேவையில்லை என்றும் அவர் கூறினார் அவரப்பட்டு அதிக அளவில் பணத்தை எடுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்திய வங்கிக் கட்டமைப்பு பாதுகாப்பாகவும் வலுவாக உள்ளதாகவும் கூறிய திரு ஷக்தி கந்ததாஸ் கொரோனாவால் வங்கிகள் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து முயந்சிகளும் எடுக்கப்படுவதாக தெரிவித்தார் சுற்றுலா விடுதிகள் விமானப் போக்குவரத்து போன்றவை வைரஸ் தொற்று அச்சும் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

தமிழ்வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது பணியாளர் நலத்துறைஅமைச்சர் திரு ஜெயக்குமார் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இதன்படி ஒரு பணி நியமனத்திற்கு அடிப்படை தகுதியாக நிர்ணயிக்கப்படும் தேர்வு வரை விண்ணப்பதாரர் தமிழ் மொழியில் படித்திருந்தால் அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது